சிறப்பு ஏசி ரயில்களும் இயக்கப்படும என்று ரயில்வே தெரிவித்துள்ளது

பியூஷ் கோயல் கூறியுள்ளார்

தமிழகத்தில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு புதிய தளங்வுகளுடன் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது

இந்த ரயில்களில் முன் பதிவு இல்லாத வகுப்புகள் இல்லை ஒரு வட்சத்து நாற்பத்து ஐந்தாயிரம் பயணிகள் இந்த ரயில் மூலம் பயணிப்பார்கள்

செய்ய அனுமதிக்கப்படுவார்கள்

பயணம் செய்பவர்கள் முகக் கவசும் அணிந்திருக்க வேண்டும் ரயில் நிலையம் மற்றும் ரயில்களில் சமுக இடைவெளியைக் கடைபிடிக்க வேண்டும் சேருமிடங்களில் இறங்கியவுடன் அந்தந்த ஊர் ரயில் நிலையங்களில் கூறப்படும் அறிவுரைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் ரயில்களில் படுக்கை விரிப்புகள் போன்றவை வழங்கப்பட மாட்டாது எனவே பயணிகள் அவரவர் உடமைகளை எடுத்து வரவேண்டும் ஆன்லைன் மூலமாகவோ மொபைல் ஆப் மூலமாகவோ ரயில் டிக்கெட்டுகளை முன் பதிவு செய்யலாம்ரயில் நிலையங்கள் பொது சேவை எமயம் மற்றும் டிக்கெட் ஏஜெண்டுகள் மூலம் முன் பதிவு செய்யலாம் என்று ரயில்வே நிரவாகம் கூறியுள்ளது

பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மருந்துப் பொருட்கள் உற்பத்தியாளர்களுடன் அவர் காணொளி காட்சி மூலம் ஆலோசளை நடத்தினார் பிரதமரின் சுயசாா்பு திட்டத்தின் கீழ் மருந்துப் பொருட்கள் துறை முக்கியமான பொறுப்பு வகிப்பதாகத் தெரிவித்தார்

வெளிநாடுகளுக்கு மருந்துகளை அனுப்பி வைத்ததால் இந்தியாவிற்கு நற்பெயர் கிடைத்திருப்பதாகத் தெரிவித்தார் இந்தத் துறையின் விரிவாக்கத்திற்கு அரசு ஆதரவளிக்கும் என்று கூறினார்

கடை வியாபாரிகளும் நடைவண்டி மூவம் விற்பனை செய்பவர்களும் கவலைப்பட வேண்டாம் என்று அரசு கூறியுள்ளது

இந்தக் கடன் திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் பேருக்கு ஆண்டுக்கு இரண்டு சதவீத வட்டி சலுகை அளித்துள்ளது அறிவிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஜம்பது வட்சும் வியாபாரிகள் பயன்பெறுவார்கள் இத்திட்டத்தில் பத்தாயிரம் ருபாய் வரை தேசிய வங்கிகளில் கடனுதவி அளிக்கப்படும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு

இந்நிலையில்

மாரீசன் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு பிரதமர் திரு மோடியுடன் சமோசா சாப்பிட விரும்புவதாக குறிப்பிட்டார் அவரது ட்விட்டர் பதிவுக்குப் பதிலளித்த பிரதமர் இந்தியப் பெருங்கடலும் சமோசாவும் இரு நாடுகளின் இணைப்பு பாலங்களாக உள்ள்தாக கூறினார் கோவிட் தொற்று காலம் முடிவடைந்ததும் சமோசா சாப்பிடலாம் என்று பிரதமர் திரு

நாளை காலை கொழும்பு சென்றடையும் இந்தக் கப்பல் கொழும்புவிலிருந்து நாளை மாலை புறப்படும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது கப்பலில் பயணிக்கும் அனைவருக்கும் அடிப்படை வசதிகள் செய்யபபட்டுள்ளன

செல்பேசிகளுக்கு பதினோரு எண்கள் தருவதற்கான திட்டம் ஏதுமில்லை என்று இந்திய தொலைத்தொடர்பு ஆணையம் கூறியுள்ளது செல்பேசிகளுக்கு பத்து எண் நடைமுறையே தொடரும் என்று தொலைத்தொடர்பு ஆணையம் தெரிவித்துள்ளது

மருத்துவமனையில் பயன்படுத்தப்படும் அனைத்து கவசங்களும் சுகாதாரத் துறையால் தரம் உறுதி செய்யப்படுவதாக கூறியுள்ளது தமிழகத்தில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு புதிய தளா்வுகளுடன் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது

எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பேருந்து போக்குவரத்து நடைபெறுகிறது

அங்கீகிக்கப்பட்ட தடங்களில் தனியார் பேருந்துகளும் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது

வெளி மாநிலங்களிலிருந்து வரும் வாகனங்களுக்கு பழைய நடைமுறையே தொடர்கிறது

சென்னையிலும் முடித்திருத்தும் மற்றும் அழகு நிலையங்கள் குளியசாதன வசதியை பயன்படுத்தாமல் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைப் பொறுத்தவரை எவ்வித தளர்வும் கிடையாது என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களைச் சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட முகாம்களில் தங்க வைக்கப்பட்டால் அவர்கள் வீடு திரும்பும்போது ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது